தமிழகத்தில் பொங்கலை வரவேற்கும் விதமாக போகிபண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

முதலமைச்சர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது

பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப நாளை தைப்பொங்கலை வரவேற்கும் வகையில் மக்கள் இன்று அதிகாலை முதலே தங்கள் வீடுகளை தூய்மைப்படுத்தி பழைய பொருட்களை அகற்றி சுவர்களுக்கு வர்ணம் பூசி வாசலில் வண்ணக் கோலங்களை இட்டு மகிழ்ச்சியுடன் போகிப் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல இடங்களில் சிறுவர்கள் மேளங்கள் வாசித்தபடி தெருக்களில் மகிழ்ச்சியுடன் வலம் வந்தனர் சுற்றுச்சூழலுக்கு மாசில்லாவகையில் போகி பண்டிகையை மக்கள் கொண்டாட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவறுத்தியுள்ளது

ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமத்துவம் சகோதரத்துவத்தை உள்ளடக்கிய பொங்கல் திருநாளின் தொடக்கமானது அனைத்து குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தர வாழ்த்தியுள்ளார் இந்நன்னாளில் நாம் பெற்ற அளவற்ற அறுவடைக்காக இயற்கைக்கு நன்றி செலுத்துவோம் என அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்தியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது வாழ்த்து செய்தியில் இயற்கையோடு இயைந்த பொங்கலை கொண்டாடி புத்துணர்வு பெற வேண்டும் என வாழ்த்தியுள்ளார் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இப்பொங்கல் திருநாளில் அனைவரின் வாழ்க்கையிலும் புதிய வழிகள் பிறக்கட்டும் என கூறியுள்ளார்

தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தின் சந்தை பகுதிகளில் புதுப்பானை மஞ்சள்கொத்து கரும்பு கூரைப்பூ மலர்கள் காய்கனிகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக இன்று அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது

இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் இவ்விழாவை முன்னிட்டு குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகர சங்கராந்தி பொங்கல் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் இத்திருநாளில் விவசாயிகளின் அயராத உழைப்பை போற்றுவதாக தெரிவித்துள்ளார் பாரம்பரியமிக்க நமது கலாச்சாரம் மரபுகளை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க அவர் அழைப்பு விடுத்தார்

திருச்சி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு முன்னிலையில் நடைபெற்ற பொங்கல் கலைநிகழ்ச்சிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணாக்கர் கலந்துகொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சித்தலைவர் திரு

பொன்னையா அனைத்து துறை அலுவலர்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார் கடலூர் மாவட்டம் நெய்வேலி கேந்தீய வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் என்

செயல் இயக்குநர் திரு

திருச்சி மாவட்டம் நாச்சிக்குறிச்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் வலுவான தமிழகத்தை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் நிகழ்ச்சியில் பேசிய மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி எஸ் வளர்மதி ஊரக பகுதிகள் முழுவதும் தொடங்கப்படும் இத்திட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் உள்ள விளையாட்டு வீர வீராங்கனைகள் பயன்பெறுவார்கள் என்றார்

அரியலூர் மாவட்டம் வெங்கட கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அம்மா திட்ட இளைஞர் விளையாட்டு மைதானத்தை அரசு தலைமை கொறடா திரு எஸ் ராஜேந்திரன் இன்று திறந்துவைத்தார்

நிகழ்ச்சியில் விளையாட்டு உபகரணங்களை வீரர்களுக்கு வழங்கி போட்டிகளையும் அவர் தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி டி ரத்னா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் விளையாட்டுதுறை அலுவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை தீர்ப்பாயத்தின் வேண்டுகோளை ஏற்று மாணாக்கர் பயன்படுத்திய புத்தகங்களை திரும்ப பயன்படுத்தும் வழிமுறைகள் தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார்

இப்பேச்சு வார்த்தையில் கலந்துகொள்வதற்காக பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஹட்ச் மஹ்முத் புதுதில்லி வந்துள்ளார் பங்களாதேஷ் ஒலிபரப்பு மையமும் அகில இந்திய வானொலி நிலையமும் இணைந்து தகவல் பரிமாற்ற நிகழ்ச்சியை இன்று தொடங்கின இதுதொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளது

கட்டணம் செலுத்துவந்காக சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மத்தியஅரசு இந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது

இப்பூஜையின்போது ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட உள்ள தங்க வைர ஆபரணங்கள் பந்தளம் அரண்மனையிலிருந்து எடுத்துச்செல்லப்படுகிறது மகரவிளக்கு பூஜை நடைபெறும் வேளையில் பொன்னம்பல மேட்டில் மகரஜோதி தரிசனமும் இடம்பெறுவது இதன் சிறப்பம்சமாகும்